தேசியஆக்சிஜன் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்குஉடனடியாககூடுதல் ஆக்சிஜனைவழங்க நடவடிக்கைடுக்குமாறுபிரதமர் திருநரேந்திரமோடியைமுதலமைச்சர் திரு முகஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

சென்னைமாநகரகாவல் ஆணையாகதிரு சங்கர் ஐிவால் நியமிக்கப்படுவதாகதமிழகஅரசுகூறியுள்ளது ஒலிம்பிக் தகுதிச்சுற்றுமல்யுத்தப் போட்டியில் இந்தியாவின் சுமித் மாலிக் வெள்ளிப்பதக்கம் வென்றுஒலிம்பிக் போட்டிக்குதகுதிபெற்றுள்ளார்

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

ஒவ்வொருமாநிலத்திலும் ரெம்டெசிவிர் தேவையைக் கருத்தில் கொண்டுஅதுபோதியஅளவில் கிடைப்பதைஉறுதிசெய்யநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதுஎன்றுஅவர் கூறியுள்ளார்

இதுதொடர்பாகஅரசுவெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் ஆக்ஸிஐன் வசதி இல்லாதசாதாரணபடுக்கைகள் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் தீவிரசிகிச்சைப் பிரிவு படுக்கைகள் போன்றவிவரங்களை இணையதளத்தில் பொதமக்கள் இந்த தெரிந்தகொள்ளலாம் என்றுகுறிப்பிடப்பட்டுள்ளது

முதலமைச்சர் திரு மு க ஸடாலின் இதற்கானஉத்தரவில் நேற்றுகையெழுத்திட்டார் இந்நிலையில் பல்வேறுமாவட்டங்களில் நகரப் பேருந்துகளில் மகளிர் பயணிக்ககட்டணம் இல்லையென்ற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுபேருந்துகள் இயக்கப்பட்டுவருகின்றன தமிழகஅரசின் தலைமைக் கொறடாவாகதிரு கோவிசெழியன் நியமிக்கப்பட்டுள்ளார்

சென்னைமாநகரகாவல் ஆணையராகதிரு சங்கர்ஜிவால் நியமிக்கப்பட்டுள்ளார் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபிதிரு ஜெயந்த் முரளிமாற்றப்பட்டுஅவருக்குபதிவாகதிரு தாமரைக்கண்ணன் அப்பொறுப்பில் நியமிக்கப்பட்டுள்ளதாகதமிழகஅரசுதெரிவித்துள்ளது உளவுத்துறைஏடிஜிபியாகதிரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழகஅரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திருஎஸ்

முன்னதாகஅக்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் சுட்டப்பேரவைஉறுப்பினர்கள் கூட்டம் சென்னையில் நேற்றுமாலைநடைபெற்றது இதில் எந்தஒருமுடிவும் எடுக்கப்படவில்லைஎன்றுதகவல் வெளியாகியுள்ளது இதனையடுத்துஎதிர்கட்சித் தலைவரைதேர்ந்தெடுப்பதற்கானகூட்டம் வரும் திங்கட்கிழமைமீண்டும் நடைபெறஉள்ளது

பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுநடைபெறும் ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்கிறார்

விஷ்ணு நேரில் பார்வையிட்டுஆய்வு செய்தார்

சமீரன் அனுமதிஅளித்துள்ளார்

விளையாட்டுச்செய்திகள் ஒலிப்பிக் தகுதிச்சுற்றுமல்யுத்தப் போட்டியில் இந்தியாவின் சுமித் மாலிக் வெள்ளிப்பதக்கம் வென்றுஒலிம்பிக் போட்டிக்குதகுதிபெற்றுள்ளார்

இதன்மூவம் அவர் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதுஉறுதிசெய்யப்பட்டுள்ளது